நம்பிக்கை புத்தாக்கம் மற்றும் கருணை மூலம் அனைத்து துயரங்களுக்கும் தீர்வு காண முடியும் என பிரதமர் திரு

அரசு மருத்துவக்கல்லூரிக்கு முதலமைச்சர் திரு

பழனிச்சாமி இன்று அடிக்கல் நாட்டினார்

சாயநீர் கழிவுகள் ஆறுகளில் கலப்பதை தடுக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சுற்றுச்சூழல் அமைச்சர் துறை திரு

கருப்பணன் தெரிவித்துள்ளார்

நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

ஸ்டாா்ட் அப் இந்தியா திட்டத்தின்கீழ் பல்வேறு புத்தாக்க முயற்சிகளை செயல்படுத்தி வரும் நமது இளைய தலைமுறையினர் புத்தரின் கொள்கைகளையும் பின்பற்றுவதன் மூலம் உலக நாடுகளுக்கு மிகச்சிறந்த முன் உதாரணமாக திகழ மடியும் எனக் கூறினார் நிலையான உலகை உருவாக்க பகவான் புத்தரின் அன்பு கருணை இரக்கம் உள்ளிட்ட போதனைகளை அனைவரும் பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் வலியுறுத்தியுள்ளார் எண்ணம் மற்றும் செயலில் எளிமையை பின்பற்றிய புத்தரின் கொள்கைகள் அனைத்து தரப்பு மக்கள் மற்றும் உலக நாடுகளிடையே நல்வளர்ச்சியை ஏற்படுத்தும் என்றார் புத்த மதம் தொடர்பான புனித தலங்கள் இணைப்பு நடவடிக்கைகளை தமது அரசு மேற்கொண்டு வருவதாக கூறிய அவர் இதன் ஒரு பகுதியாக உத்தரப்பிரதேச மாநிலம் குஷிநகர் விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக அறிவிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார் பொதுமக்கள் ஏழைகள் மகளிர் உள்ளிட்ட அனைவருக்கும் மரியாதை அளித்து அமைதி மற்றும் அஹிம்சையை போதித்த புத்தரின் வழிகாட்டுதல்கள் தற்போது உலக நாடுகள் சந்தித்து வரும் பல்வேறு சிக்கலான சவால்களுக்கு சிறந்த தீர்வாக அமையும் என்றார் நம்பிக்கையே மாற்றத்திற்கு முக்கிய காரணம் என்ற புத்தரின் வழியை பின்பற்றி நாம் அனைவரும் நம்பிக்கையுடன் செயலாற்றி நீடித்த அமைதியான வளமான உலகை உருவாக்க முன்னுதாரணமாக திகழ வேண்டும் எனக் கேட்டுக்கொண்டார் இந்தியாவில் குருபூர்ணிமாவாக கொண்டாடப்படும் இந்நாளில் கல்வி மற்றும் ஞானத்தை வழங்கிய நம் ஆசிரியர்களை நினைவு கூர்ந்து மரியாதை செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியை தொடங்கி முன்னதாக வைத்து உரையாற்றிய குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அன்பு கருணை சசோதரத்துவம் ஒற்றுமை இரக்கம் எளிமை உள்ளிட்ட புத்தரின் போதனைகளை பின்பற்றி மகிழ்ச்சியான உலகை உருவாக்குவோம் என கேட்டுக்கொண்டார் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே உலக நாடுகளின் நலனுக்கான இந்தியாவின் நாகரீக பயணம் குறித்து பெருமிதம் தெரிவித்தார்

பரிசோதனைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டிய அதே வேளையில் நம்பகத்தன்மை உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது

எடப்பாடி கே பழனிச்சாமி சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி மூலம் இன்று அடிக்கல் நாட்டினார்

விஜயபாஸ்கர் மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு

சண்முகம் சுகாதார துறை செயலர் டாக்டர்

முன்னதாக சாயக்கழிவுகள் ஆறுகளில் வெளியேற்றப்படுவது தொடர்பாக ஒருவார காலத்திற்குள் ஈரோடு நாமக்கல் மாவட்ட ஆட்சியா்கள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

வளர்மதி ஆகியோர் இன்று திறந்து வைத்தனர்

கடம்பூர் ராஜு திருமதி

சம்பத் இன்று வழங்கினார்

இது குறித்து எமது செய்திப்பிரிவிடம் பேசிய அவர்

சங்கர் கூறியுள்ளார்

ராஜேந்திரன் ஆட்சித்தலைவர் திருமதி ரத்னா ஆகியோர் திறந்து வைத்தனர்